அகில இந்தியஉரிமம் பெறுவதற்குஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றுமத்தியஅரசுஅறிவித்துள்ளது

நமோசெயலிஅல்லதுமைகவ் இணையதளம் வாயிலாகவும் மக்கள் தங்களதுகருத்துகளைதெரிவிக்கலாம்

பொதுத்தேர்வுக்குதயாராவதுகுறித்துபிரதமர் திருநரேந்திரமோடியுடனானகாணொலி கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காகமாணவர்கள் பதிவு செய்வதற்கானஅவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது மாணவர்கள் மத்தியில் தேர்வு தகுறித்தஅச்சத்தைபோக்கும் வகையில் பிரதமர் தலைமையில் நான்காவதுஆண்டாககலந்துரையாடல் நிகழ்ச்சிநடைபெறவுள்ளது பல்வேறுதரப்பினரின் கோரிக்கையைஏற்று இந்தமுறைமாணவர்கள் மட்டுமின்றிபெற்றோர் மற்றும் ஆசிரியர்களும் பங்கேற்கலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காகஆன்லைன் மூலம் நடத்தப்படும் தேர்வில் கலந்துகொள்ளவேண்டும்

பதினைந்துலட்சத்துபத்தொன்பதுஆயிரத்திற்கும் நேற்றமட்டும் மேற்பட்டதடுப்பு மருந்தசெலுத்தப்பட்டதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

தற்போதுகமார் இரண்டுலட்சத்துபத்தாயிரம் பேர் சிகிச்சைபெற்றுவருவதாகமத்தியசுகாதாரத்துறைகுறிப்பிட்டுள்ளது சுற்றுலாவாகனஉரிமையாளர்கள் அகில இந்தியஉரிமம் பெறுவதற்குஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றுமத்தியசாலைமற்றும் நெடுஞ்சாலைபோக்குவரத்துஅமைச்சகம் அறிவித்துள்ளது

அகில இந்தியகற்றுலாவாகன அங்கீகாரமற்றும் அனுமதிக்கான புதியவிதிகள் அடுத்தமாதம் முதல் அமலுக்குவரும் என்றும் கூறப்பட்டுள்ளது புதியவிதிகள் மூலம் மாநிலங்கள் முழுவதும் சுற்றுலாத்துறைமேம்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுவதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

கைதுசெய்யப்பட்டஅவரிடம் விசாரணைமேற்கொண்டபின் பல்வேறுபிரிவுகளின்கீழ் குற்றச்சாட்டுபதிவு செய்யப்பட்டது உள்துறைஅமைச்சகத்தின் உத்தரவின்படிகடந்ததிங்கட்கிழமை இவ்வழக்கைதேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணைக்குஏற்றுக்கொண்டது முன்னதாக காவல்துறைஉதவிஆய்வாளர் திருசச்சின் வாஸ் முன்ஜாமீன் கோரிதானேநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்திருந்தார்

முன்னதாககார் நிறுத்தப்பட்டவழக்கைதிருசச்சின் வாஸ் விசாரணைஅதிகாரியாக இருந்தமும்பைகாவல்துறைகுற்றப்பிரிவு விசாரணைமேற்கொண்டது பின்னர் அவர் அந்தபிரிவிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டார்

விளவங்கோடு குளச்சல் மயிலாடுதுறை வேளச்சேரிஆகியதொகுதிகளுக்கானகாங்கிரஸ் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை பிஜேபிமற்றும் இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்களின் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

மேற்குவங்கசட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது

இடதுசாரிகள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வீடுவீடாகசென்றுதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுவருகின்றனர்

டாஸ் வென்றதென்னாப்பிரிக்கஅணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது

இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையேயான இரண்டாவதுடுவென்ட்டிடுவென்ட்டிகிரிக்கெட் போட்டி இன்றுநடைபெறுகிறது